சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது

வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பரிசோதனைகள் காரணமாக மாநிலத்தில் நோய்த் நொற்றுப் பரவல் குறைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

இ நுழைவுத் தேர்வுகளை ஒத்தி வைக்க வேண்டும் என ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரிக் குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதி அமைச்சள் திருமதி நிா்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது தமிழகத்தின் சார்பில் மாநில அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் இதில் பங்கேற்றுள்ளார்

கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

உரிய நேரத்தில் முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவிட் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு நுரையீரல் மட்டுமன்றி உடலில் உள்ள பிற உறுப்புகளையும் பாதிக்கும் நிலை உள்ளதாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மூச்சுத் திணறல் அடிப்படையில் லேசான மிதமான மற்றும் கடுமையான பாதிப்பு என்று வரையறுக்கும் நடைமுறையை மறுபரிசீலனை செய்து பிற உறுப்புகள் பாதிப்பையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என இவர்கள் தெரிவித்துள்ளனர் நித்தி ஆயோக் அமைப்புடன் இணைந்து நடத்தப்பட்ட ஆய்வுகளைத் தொடர்ந்து மருத்துவர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளனர் சிலருக்கு மூளையிலும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறியுள்ள மருத்துவர்கள் இதன் காரணமாக மூளையில் ரத்தம் உறைந்து அதன் காரணமாக பக்கவாதம் அல்லது வலிப்பு நோய் போன்ற பிற பாதிப்புகளுக்கும் வழிவகுப்பதாக அந்த மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் கூறியுள்ளார் இதேபோன்று நாடித் துடிப்பு மிகவும் குறைந்துபோன நிலையில் வருபவர்களுக்கு இதயத் துடிப்பை சீராக்குவதற்கான மருந்துகளை அளிக்க வேண்டியது அவசியம் என்பதோடு தேவைப்படுவோருக்கு பேஸ்மேக்கர் கருவிகளையும் பொருத்த வேண்டும் என இதயநோய் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்

கடலூரில் இன்று இந்நோய்த் தொற்று தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றுப் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார்

கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி சேலத்தைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு நீதிபதிகள் அருண் மிஸ்ரா இந்திரா பானர்ஜி உள்ளிட்ட ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் ஷெட்பூல்டு வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்துள்ளது

போப்டே வுக்கு பரிந்துரைத்துள்ளது

இ தேர்வுகளை ஒத்தி வைக்க வேண்டும் என ஒடிசா மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார் அம்மாநில மழை வெள்ள நிலவரம் மற்றும் கோவிட் பாதிப்பு குறித்து பிரதமருடன் இன்று தொலைபேசி மூலம் பேசிய அவர் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வையும் பொறியியல் படிப்புக்கான ஜே

இ நுழைவுத் தேர்வையும் ஒத்தி வைக்க வேண்டும் என்றார் அம்மாநிலத்தின் தற்போதைய சூழலில் இத்தேர்வுகளை நடத்தினால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் திரு நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார் இந்த கோரிக்கை குறித்து திரு நவீன் பட்நாயக் ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கிற்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் ஊடகங்கள் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கேட்டுக் கொண்டுள்ளார் இணையவழி கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் பணம் கொடுத்து வெளியிடப்படும் செய்திகளை விட தவறான செய்திகளை வெளியிடுவது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றார் செய்திகள் அமைதியை சீர்குலைப்பதோடு பொதுமக்களின் தவறான கருத்தை திசை திருப்பக்கூடியதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்தகைய போக்கு பொதுவாழ்விற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது என்றும் திரு

வங்கிகள் நெருக்கடி கால மேலாண்மை திட்டங்கள் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் வலியுறுத்தியுள்ளார் பத்திரிகை நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த இணையவழி கருத்தரங்கில் பேசிய அவர் கடன் வழங்குவதை நிறுத்தும் நிலைக்கு வங்கிகள் சென்றுவிடக் கூடாது என்றார் மாறாக தங்களது இலக்குகளை அடைய முயற்சிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார்